எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று தொடங்கிவைத்தார்

எடப்பாடி கே

இந்த யோகா மையத்தில் யோகா சிகிச்சை அக்குபஞ்சர் இயற்கை மூலிகை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தேனி திருப்பூர் நாமக்கல் கடலூர் சிவகங்கை கிருஷ்ணகிரி தருமபுரி திருநெல்வேலி திருச்சி அரசு மருத்துவமனைகளில் புதிய கட்டிடங்களையும் அவர் திறந்துவைத்தார் தாம்பரம் திருவள்ளுர் அரசு மருத்துவமனைகளில் உடனடி உதவி தொலைபேசி வசதியையும் முதலமைச்சர் இன்று தொடங்கிவைத்தார்

மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தொடர்பாக வடிவமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகக் கூறியஅவர் இதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கி வருவதாகவும் கூறினார்

மாவட்ட பேரிடர் நிவாரண மேலாண்மை தலைவர் பதவி லாபம் ஈட்டும் தொழில் அல்ல என்றும் இதனால் சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டாம் என தேர்தல் ஆணையம் கருத்து தெரிவித்ததையடுத்து குடியரசுத் தலைவர் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்தார் மமமம சரத்பவார் மகாராஷ்ட்ராவில் பிஜேபி சிவசேனா கட்சிகள் இணைந்து விரைவில் அரசு அமைக்க வேண்டுமென்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவார் கேட்டுக்கொண்டுள்ளார் மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாநிலத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி பொறுப்புள்ள எதிர்கட்சியாக செயல்படும் என்றார் இன்றுகாலை திரு பவார் சிவசேனா மூத்த தலைவரான திரு

பாப்டே தலைமையிலான அமர்வு இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது மமமமம தர்மேந்திர பிரதான் அடிப்படை கட்டமைப்பு மின்னணு பொருளாதாரம் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் துறைகளில் முதலீடுகளை அதிகரிப்பது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு

மத்திய வர்த்தக தொழில் அமைச்சகத்தின்கீழ் செயல்படும் தேசிய உற்பத்தி திறன் குழுவின் தலைமை இயக்குநர் திரு

தற்போது ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியே செயல்படும் இணையதள வசதிகளை ஒருங்கிணைப்பதன்மூலம் கல்வித்திறனை மேம்படுத்தவும் இத்திட்டம் உதவும் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

பிரகாஷ் ஜவ்டேகர் இன்று உரை நிகழ்த்துகிறார்

சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவருக்கான உடல் தகுதி தேர்வு சேலம் குமாரசாமிபட்டி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறுகிறது

மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தனியார்துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெற இருப்பதாக ஆட்சித் தலைவர் திரு

ரத்னா தெரிவித்துள்ளார்